வரும் நாட்களில் மேலும் பல மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐம்மு காஷ்மீரில் ப்ரிபெய்டு மொபைல் சேவைகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன

முன்னாள் முதன்மை செயலாளர் திரு நிர்பேந்திர மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்

முன்னாள் அமைச்சர் திரு

வரும் நாட்களில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளதாக பிரதமர் அலுவலகங்களுக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைக்கும் விதத்தில் ஜம்முவிற்கு அவர் சென்றுள்ளார் இதன் ஒரு பகுதியாக நேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் மக்களின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு இந்தத் திட்டங்கள் ஐம்மு செயல்படுத்தப்படுவதாக நேற்று நடைபெற்ற பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளின் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் கடந்த பத்தாண்டு காலமாக செயல்படுத்தப்படாமல் இருந்த மக்கள் நல திட்டங்கள் தற்போது செயல்பட தொடங்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கோல் குஜ்ரல் என்ற பகுதியில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் மற்றம் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தேசிய ஊடக மையத்தைப்போன்று ஒரு ஊடக மையம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர்களில் ஒருவரான அர்ஜுன்ராம் மெஹ்வால் ஜம்முவில் உள்ள சம்பா மாவட்டத்தில் நடைபெற்று வரும் குடிநீர் தொடர்பான திட்டங்களை தொடங்கி வைத்து உள்ளுர் மக்களுடன் உரையாடனார் மற்றொரு இணையமைச்சரான திரு அஸ்வினி குமார் சௌபே ஜம்முவில் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு திட்டங்கள் எவ்வாறு செயவ்படுத்தப்பட்ட வருகின்றன என்பது குறித்து ஜம்மு பிரஸ் கிளப்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் விவரித்தார் ஜம்மு காஷ்மீரில் ப்ரிபெய்டு மொபைல் சேவைகள் நேற்று மீண்டும் செயல்பட தொடங்கியதாக யூனியன் பிரதேசத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோகித் கன்சால் தெரிவித்துள்ளார்

புதிதாக ப்ரீபெய்டு வசதி கோரும் நுக்வோரின் பின்னணி குறித்து தெளிவான ஆதாரங்களுடன் பெறப்படும் மனுக்களை பரிசீலனை செய்யுமாறு தொலைத்தொடர்பு நிறுவளங்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தற்போது ஜம்முவில் அமைதி நிலவி வருவதையடுத்து மொபைல் சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன அண்டை நாடுகள் மற்றும் இந்தியாவின் நலனை பாதுகாக்கும் விதத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செயல்பட்டு வருவதாக அந்தத் துறைக்கான அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

திரு ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ள தனது டுவிட்டர் செய்தியில் அண்டை நாடுகள் மற்றும் பல நாடுகளுடன் தற்போது நிலவி வரும் நல்லுறவு குறித்து அவர்களிடம் விவாதித்தாக கூறியுள்ளார் பிஜு ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஷ்மித் பாத்ரா இந்தக் கூட்டம் அர்த்தமுள்ளதாக இருந்ததாகவும் இதன் மூவம் பல்வேறு தகவல்கள் தெரியவந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் திரு ஜெய்சங்கரை புகழ்ந்து பேசினார் அப்போது பேசிய அவர் வெளியுறவுத்துறை அளமச்சர் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மிகத் தெளிவான பதில்களை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு சசி தரூர் இந்தக் கூட்டம் மிகச் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பவர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு வி கே கோக்லே மற்றும் அவரது பதவிக்கு புதிதாக பொறுப்பேற்கவுள்ள திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலக நிர்வாக குழுவின் தலைவராக பிரதமரின் முன்னாள் முதன்மை செயலாளர் திரு நிர்பேந்திர மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதுதொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் நேரு நினைவு அருங்காட்சியக மற்றும் நூலகத்தின் நிர்வாகக்குழு மாற்றியமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அதன் தலைமை பொறுப்பை திரு மிஸ்ரா நிர்வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த அமைப்பின் துணைத்தலைவராக பிரச்சார் பாரதியின் தலைவர் திரு சசூரியபிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த நிர்வாக குழுவின் உறுப்பினர்களாக வினய் சஹஸ்ர புத்தே மற்றும் ஸ்வபன் தாஸ்குப்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் எட்டு உறுப்பினர்களைக் கொண்ட இந்தக் குழுவில் கல்வியாளர் கபில் கபூர் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளார் கவாச்சாரத்துறை அமைச்சகத்தின் இரண்டு உயர் அதிகாரிகள் பதவி முறையில் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் தேர்வு தொடர்பான அச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களிடையே கலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளை புதுதில்லியில் உள்ள தால்கத்தோரா அரங்கில் நடைபெறவுள்ளது

தேர்வுகள் குறித்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்தும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதமர் நேரடியாக பதிலளிக்கவுள்ளார்

ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுக்கென்று ஒரு தனித்திறமை உள்ளது இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் பகுஜன் சமாஜ்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அளமச்சர் திரு

இத்தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அலகாபாதில் தாகூர் நகரில் உள்ள ஐந்துகோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ கொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது

இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா ஏற்கெனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் தற்போது மாநிலங்கள் அதனை அமல்படுத்த முடியாது என்று கூறுவது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான திரு கபில் சிபல் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்று வரும் கேரள இலக்கிய திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் மாநிலங்கள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சுட்டத்தை திரும்பப்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றலாம் அதே நேரத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறுவது சிக்கலை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரும் செவ்வாய்க்கிழமை என்பதால் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை மும்மரமாக தாக்கல் செய்து வருகின்றனர்

ஆம் ஆத்மி கட்சியின் கோபால் ராய் இம்ரான் உசைன் மற்றும் ராஜேந்திரபால் கவுதம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தவர்களில் முக்கியமானவர்கள்

இந்தப்போட்டி இன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் தவா ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்று இரு அணிகளும் சம நிலையில் உள்ளன

அகில இந்திய வானொலி நிலையம் இந்த போட்டியை இன்று மதியம் ஒரு மணி முதல் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நேரடி வர்ணனை செய்கிறது இது எஃப் எம் ரெயின்போவின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம்